அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்

சேகிக்கும் பணியில் ஈடுபடக்கூடாது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ கேட்டுக் கொண்டுள்ளார்

கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று இரவு நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன

இதையொட்டி அரசியல் கட்சித் தலைவா்களும் வேட்பாளா்களும் சூறாவளி சுற்றப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனா் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தமிழ்நாட்டிலும் பிரச்சாரம் நாளை மாலையுடன் வருவதையாட்டி கடும் வெய்யிலையும் பொருட்படுத்தாது அரசியல் தலைவர்களும் முடிவுக்கு வேட்பாளர்களும் வீதி வீதியாக சென்று இறுதி கட்ட வாக்குசேகிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஈரோட்டில் தமது கூட்டணி வேட்பாளர்களை ஆதித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் அஇஅதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று கூறினார் முதலனமச்சா் ஜெயலலிதா வின் மறைவுக்கு பின்னா் ஆட்சியை நடத்துவதற்கு தாம் பெரும் சவாலான முடிவுகளை எடுக்க நேரிட்டதாக அவர் தெரிவித்தார் மக்கள் நலத் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதால் தமது அரசுக்கு மக்களின் செல்வாக்கு கிடைத்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டாா் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீசெல்வம் இன்று தேனியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் அஇஅதிமுக அரசு மக்களுக்கான திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகவும் எதிர்க்கட்சிகள் ஆதாரப்பூர்வமற்ற குற்றக்சாட்டுக்களை கூறி வருவதாகவும் அவர் குற்றம்சாட்டினார் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவோர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்று திரு பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார் திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டாா் அப்போது பேசிய அவர் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு திட்டங்களை திமுக ஆட்சிக்காலத்தில் செயல்படுத்தியதாகக் கூறினார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மத்திய அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் விவசாயிகளும் வியாபாரிகளும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஸ்டாலின் குற்றம்சாட்டினார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சித்திரைத திருவிழாவையொட்டி மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் இரவு எட்டு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றாா் நாளை மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைவதையொட்டி அதற்குப் பின்னா் அரசியல் கட்சியினரோ பொதமக்களோ யாரும் வாக்கு சேகிக்கும் பணியில் ஈடுபடக்கூடாது என்று அவர் தெரிவித்தா் தங்கும் விடுதிகளில் இருக்கும் தொகுதிக்கு வெளியே உள்ளவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டுமென்றும் திரு சத்யபிரதா சாஹூ கேட்டுக் கொண்டுள்ளார்

வாக்குச்சாவடிகளுக்குள் வாக்காளர்கள் செல்போன் கொண்டு செல்ல அனுமதி இல்லை என்றும் அவர் தெரிவித்தா்

தமிழகத்தின் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நடைபெறும் வாக்குப்பதிவை கண்காணிக்க சென்னையில் தலைமை செயலகத்தில் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹு தெரிவித்துள்ளார்

தேர்தல் நடத்தை விதிமீறல் மற்றும் பணப்பட்டுவாடா செய்வதை தடுப்பதற்கான கண்காணிப்பு பணிகளை இரண்டு பேர் மேற்கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கட்டுப்பாட்டு அறைக்கு வரும் புகார்கள் தொடர்பாக உடலுக்குடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார்

துத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் தேர்தல் அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்ய துணை ரானுவப் படையினர் சிறப்பு காவல்படையினர் கலந்து கொண்ட கொடி அணிவகுப்பு நடைபெற்றது அஇஅதிமுக அரசு நீட் தே்வு முறையை கைவிட வலியுறுத்தப்படும் என்று கூறியுள்ள நிலையில் கூட்டணிக் கட்சியான பிஜேபி நீட் தேர்வு தொடரும் என்று கூறியிருப்பது சந்தேகத்தை அதன் எழுப்புவதாக இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன் கூறியுள்ளார் சேலம் சென்னை எட்டு வழிச் சாலைத் திட்டம் மேகதாது அணைக்கட்டும் பணிகள் போன்றவற்றிலும் இரட்டை நிலைய கடைபிடிப்பதாக அறிக்கை ஒன்றில் அவர் குற்றம்சாட்டியுள்ளார் வெளியிட்ட பிரச்சார வீடியோவில் அடப்படையற்ற அஇஅதிமுக குற்றச்சாட்டுக்கள் கூறப்பட்டள்ளதாக திமுக தேர்தல் ஆணையத்திடம் அளித்த புகாரை அடுத்து அந்த விளம்பரத்தை உடனடியாக நிறத்தமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அந்த விளம்பரம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டதையடுத்து இந்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு கூறுகிறது சென்னை மற்றும் நாமக்கல்லில் பி எஸ் கே பொறியியல் கட்டுமான நிறுவனத்துக்குச் சொந்தமான ஏழு இடங்களில் கடந்த பனிரென்டாம் தேதி முதல் நடைபெற்று வந்த வருமானவரித்துறை சோதனை இன்று காலை நிறைவடைந்தது

இந்திய அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஜய்சங்கள் இடம்பெற்றுள்ளார் மகநேதிரசிங் தோனி சிக்க்தவான் ரோஹித் ச்மா தினேஷ் கார்த்திக் ரவீந்திர ஐடேஜா ஐஸ்ப்ரீத் பூம்ப்ரா புவனேஷ்குமார் முகமது ஷமி உஜ்வேந்த்ர ஜாஹல் குல்தீப் யாதவ் கேதர் ஜாதவ் ஹர்திப் பாண்டியா கே எல் ராகுல் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ள இதர வீரர்களாவர்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது